இரண்டு முறை ஒத்திவைக்கப்பட்ட மக்களவையில் பிற்பகல் முத்தலாக் மசோதா விவாதிக்கப்படுகிறது புதுவை ஜிப்மரில் தீவிர மற்றும் அவசர சிகிச்சை பிரிவிற்குள் ஆட்கள் நுழையாமலேயே நோயாளிகளின் நிலவரங்களை தெரிந்து கொள்ள உதவும் மருத்துவ குட்டி விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளது புதுவையில் சட்டம் ஒழுங்கு நன்றாகவே இருப்பதாகவும் பல்வேறு பிரச்சனைக்கு இடையே புதுவை அரசு நலத்திட்டங்களை அமல் படுத்தி வருவதாகவும் முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறியுள்ளார் புதுவையில் உள்ளாட்சி தேர்தல்கள் விரைவில் நடத்தப்படும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தில் பல்வேறு பிரச்சனைகளை முன்நிறுத்தி எதிர்கட்சிகள் இன்று நடத்திய அமளி காரணமாக அவை நடவடிக்கைகள் இன்றும் பாதிக்கப்பட்டது இந்த கூச்சம் குழப்பம் காரணமாக மாநிலங்களவை நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டது

இந்த மசோதாவின் சரத்துகள் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்பதால் இந்த வரைவு சட்ட மசோதாவை உண்ணிப்பாக ஆராய வேண்டியது அவசியம் என்று எதிர்கட்சிகள் தெரிவித்தனர் இந்த கோரிக்கையை நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகா அர்ஜீன கார்கே வலியுறுத்தினர்

மல்லிகா அர்ஜீன கார்கேயின் கோரிக்கையை ஆதரித்தனர் இதே போன்ற ஒரு மசோதா அவையில் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக கூறிய மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் உறுப்பினர்கள் விவாத்தின் போது தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் இது நாடாளுமன்ற கூட்டுக்கு குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பத் தேவையில்லை என்றும் கூறினார்

சட்டம் மசோதா முத்தலாக் முறையில் விவாகரத்து செய்யும் நடைமுறைக்கு தடைவிதிக்கச் செய்யும் இஸ்லாமிய மகளிர் பாதுகாப்புச் சட்டதிருத்த மசோதாவை நாடாளுமன்றம் நிறைவேற்ற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு ரவி சங்கர் பிரசாத் கேட்டுக்கொண்டுள்ளார் நாடாளுமன்றத்திற்கு வெளியே இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த சட்டம் அரசியல் நிலைபாட்டிற்கு அப்பாற் பட்டது என்றும் இது எந்த விதத்திலும் மதத்திடம் சம்பந்தப்பட்டது அல்ல என்றும் கூறினார்

முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கரள் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் அரசியல் கட்சிகள் இவ்விஷயத்தை அரசியல் ஆக்காமல் இந்த மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்க வேண்டும் என கூறினார் தேர்தல் ஆணையம் புகையிலை கட்டுப்பாட்டுச் சட்டத்தை கடுத்தமாக அமல் செய்யும் வகையில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள பொதுத் தேர்தலில் வாக்குச் சாவடிகளில் புகை இலைப் பயன்பாட்டை தேர்தல் ஆணையம் தடை செய்துள்ளது வாக்குச்சாவடிகளில் புகைபிடித்தல் உள்ளிட்ட புகையிலைப் பொருட்களின் உபயோகத்தை தடை செய்யும்மாறு தேர்தல் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நீதிபதிகளுக்கு அறிவுறுத்துமாறு மாநில மற்றும் யுனியன் பிரதேச அரசுகளை தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது புகைப் பொருட்கள் உபயோகத்தை தடைசெய்யும் பதாகைகள் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வைக்கப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மாவட்ட அளவிலான புகையிலை கட்டுப்பாட்டு மையங்கள் உத்தரவுகள் இந்த பின்பற்றப்படுவதை கண்காணிக்கும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது குட்டி விமானம் புதுவை ஜிப்மரில் தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் அவசர சிகிச்சை பிரிவிற்குள் ஆட்கள் நுழையாமலேயே நோயாளிகளின் நிலவரங்களை தெரிந்து கொள்ள உதவும் மருத்துவ குட்டி விமான சேவை தொடக்கப்பட்டுள்ளது வகுப்பறைகள் மாணவர் விடுதிகள் மற்றும் வெளிநோயாளிகள் பிரிவிலும் இந்த குட்டி விமானத்தை இண்டர்நெட் மூலமாக இயக்கி அங்குள்ள நிலவரங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும்

இந்த குட்டி விமானங்கள் மூலம் மருந்துகள் மருத்துவ மாதிரிகள் மற்றும் உடல் உறுப்புகளையும் ஆம்புலன்ஸ் விமானத்திற்கு காத்திராமல் தேவையுள்ள இடங்களுக்கு உடனுக்குடன் அனுப்பி வைக்க முடியும் என்பதும் நாட்டிலேயே இத்தகைய மருத்துவ குட்டி விமான சேவை ஜிப்மரில் தான் முதன் முறையாக தொடக்கப்படுவதும் குறிப்பிடத் தக்கது

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

நாராயணசாமி நாட்டிலேயே சிறந்த நான்காவது காவல்நிலையமாக அறிவிக்கப்பட்ட நெட்டப்பாக்கம் காவல்நிலையத்திற்கு இன்று சென்று அங்குள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கு பாராட்டு தெரிவித்து பேசுகையில் இதை தெரிவித்தார் முதலமைச்சருடன் சட்டப்பேரவைத் தலைவர் திரு வைத்திலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி விஜயவேணி ஆகியோரும் உடன் இருந்தனர் நெட்டப்பாக்கம் காவல் நிலையம் இந்த பெருமையை பெற்றதற்கு காவல்துறை தலைமை அதிகாரி திருமதி சுந்தரி நன்தாவும் அவருடைய அதிகாரிகள் குழுவும் தான் காரணம் என்று பாராட்டு தெரிவித்தார் புதுவை அரசு கடந்த இரண்டரை ஆண்டுகளில் மத்திய அரசின் திட்டங்களை கொண்டு வந்ததோடு சிறந்த ஆளுமைக்காக பல விருதுகளையும் பெற்று இருப்பதாக கூறினார்

நாராயணசாமி பெருமை படக் கூறினார் புதுவை அரசின் பொறியியல் கல்லுரி உட்பட பல கல்லுரிகள் அகில இந்திய அளவில் பல சிறப்புகளை பெற்றிருப்பதாக அவர் தெரிவித்தார் புதுவையை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கொண்டு வந்த தோடு புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் உறுப்பு மாற்று அருவை சிகிச்சை வசதி கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் கூறினார் ஜிப்மர் மருத்துவமனையின் கிளை ஒன்று விரைவில் சேதாரப்பட்டில் தொடங்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நிதி ஆயோக் நடத்திய ஆய்வில் புதுவை நீடித்த வளர்ச்சியில் நாட்டிலேயே ஐந்தாம் இடத்தை பெற்றிருப்பதாக தெரிவித்திருப்பது பெருமை படக் கூடிய விசயம் என்று திரு நாராயணசாமி கூறினார் பல்வேறு இடப்பாடுகளுக்கு இடையேயும் புதுவை அரசு மக்களின் ஆதரவோடு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார் சுற்றுலா வளர்ச்சியில் புதுவை கோவாவிற்கு அடுத்த படியாக இரண்டாம் இடத்தைப் பெற்றிருப்பதாகவும் அவர் கூறினார் புதுவை அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதால் நாட்டின் பல்வேற பகுதிகளில் இருந்து சுற்றுலாப் பயணிகள் புதுவைக்கு வந்தமை இருப்பதாக அவர் கூறினார் தேசிய அளவில் நான்காவது சிறந்த காவல்நிலையமாக அறிவிக்கப்பட்ட நெட்டப்பாக்கம் காவல்நிலையத்தில் பணியாற்றும் காவலர்களுக்கு முதலமைச்சர் பாராட்டுச் சான்றிதழும் ரொக்கப் பரிசும் வழங்கப்படும் என தெரிவித்தார் இவை அடுத்த ஆண்டு குடியரசு தினத்தன்று வழங்கப்படும் என்றார் அவர் நமச்சிவாயம் புதுவையில் உள்ளாட்சி தேர்தல் விரைவில் நடத்தப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் குடிநீர் வரி ஆன்லைன் மூலம் செலுத்தும் திட்டத்தனை இன்று பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது தொடர்பாக அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து பேச தாம் உத்தேசித்திருப்பதாக அவர் கூறினார் அவருடைய கருத்துக்களை கேட்டறிந்து அதற்றேறர் போல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் உள்ளாட்சி தேர்தலுக்கான வார்டு மறுவரையரை செய்வதில் காலதாமதம் ஏற்படுவதாகவும் அவர் கூறினார் இதனால் தான் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது தள்ளிப் போவதாக அவர் தெரிவித்தார் மாநாடு புதுவை தமிழ்சங்கத்தின் பொன்விழா மாநாடு அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற உள்ளது

புதுவை மாநிலம் இதுவரை கண்டிராத வகையில் இந்த தமிழ்மாநாடு நடத்தப்படும் என்று புதுவை தமிழ்ச்ங்க பொன்விழா மேலான்மைக் குழு உறுப்பினர்களான சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திரு

அன்பழகன் தமிழ்ச்சங்க தலைவர் திரு முத்து ஆகியோர் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர் மாநாட்டின் இறுதியில் பல ழுக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்று இவர்கள் தெரிவித்துள்ளனர்

இதுவரை மூன்றே கால் மணி நேரம் இந்த தேர்வு நேரம் தற்போது அரை மணி நேரம் இருந்த குறைக்கப்பட்டுள்ளது

பழனிச்சாமி இன்று தலைமைச்செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் வழங்கினார் உயிரியல் வேதியியல் அறிவியல் சுற்றுச் சூழல் பொறியியல் கணிதம் மருத்துவம் இயற்பியல் சமுகவியல் உள்ளிட்ட துறைகளில் சிறப்பாக செயலாற்றியவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது

அன்பழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்றத்தில் இன்று ஏற்பட்ட அமளி காரணமாக மாநிலங்களவை நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டது இரண்டு முறை ஒத்திவைக்கப்பட்ட மக்களவையில் பிற்பகல் முத்தலாக் மசோதா விவாதிக்கப்படுகிறது புதுவை ஜிப்மரில் தீவிர மற்றும் அவசர சிகிச்சை பிரிவிற்குள் ஆட்கள் நுழையாமலேயே நோயாளிகளின் நிலவரங்களை தெரிந்து கொள்ள உதவும் மருத்துவ குட்டி விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளது புதுவையில் சட்டம் ஒழுங்கு நன்றாகவே இருப்பதாகவும் பல்வேறு பிரச்சனைக்கு இடையே புதுவை அரசு நலத்திட்டங்களை அமல் படுத்தி வருவதாகவும் முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறியுள்ளார் புதுவையில் உள்ளாட்சி தேர்தல்கள் விரைவில் நடத்தப்படும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார்